இன்றுமாலைஅறிவிக்கப்படவுள்ளது

தள்ளுபடிசெய்யப்படும் என்றுமுதலமைச்சள் திருளடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளாா் இந்தியகம்யுனிஸ்ட் கட்சியின் மூத்ததலைவர் திருதாபாண்டியன் இன்றுசென்னையில் காலமானார்

புதுச்சேரிசட்டப்பேரவைத் தேர்தலுக்காளதேர்தல் தேதியைதேர்தல் இன்றுமாலைஅறிவிக்கவுள்ளது மேற்குவங்கம் கேரளா அஸ்ஸாம் ஆகியமாநிலங்களுக்கும் சட்டப்பேரவைத் தேர்தல் ந எடபெறவுள்ளது மாலநான்கரைமனிக்குதேர்தல் தேதிஅறிவிக்கப்படும் எனதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இந்தகல்லூரிகள் ஏற்கனவேமருத்துவக் கல்லூரிகள் இல்லாதமாவட்டங்களில் தொடங்கப்படும் என்றும் கயசார்பு க்காதாரதிட்டத்தின் கீழ் ஒவ்வொருகல்லுரிக்கும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மத்தியஅரசால் வழங்கப்படும் என்றம் கூறினார்

இதற்குமருத்துவத் துறையினர் விஞ்ஞானிகள் உள்ளிட்டமுன்களப் பணியாளர்கள் மிகவும் முக்கியமானவர்களாகதிகழ்ந்தனர் என்றுஅவர் கூறினார்

உற்றவன் தீர்ப்பான் மருந்துஉழைச்செல்வான் என்று அப்பால் நார்க்கூற்றேமருந்து என்றதிருக்குறளின் சாரமானநோய்வாய் பட்டவர் நோயைதீர்க்கும் மருத்துவர் நோய்க்கானமருந்து மருந்தினைதயாரிப்போர் ஆகியோர் மருத்துவத் துறையில் கவனம் பெறும் துறைகள் என்பதைதிருநரேந்திரமோடிதமதுஉரையில் எடுத்துரைத்தார்

இந்தியபொம்மைகள் கண்காட்சியைபிரதமர் திருநரேந்திரமோடநாளைகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைக்கிறார் இணையதளம் மூலமாகபொம்மை ற்பத்தியாளா்களும் வாங்குபவா்களும் விற்பனைசெய்பவா்களும் பொம்மைதயாரிப்பு சம்பந்தமானவடிவமைப்பாளர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்தநான்குநாள் நிகழ்வில் பங்கேற்கவுள்ளனர் பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியாவைஉலகத்தின் புவிமையமாகமாற்றுவதுகுறித்தவிவாதநிகழ்ச்சிகளும் இந்தகண்காட்சியின்போது இடம்பெறவுள்ளன

பொம்மைஉற்பத்தியாளா்களுக்கும் விற்பனையாளா்களுக்கும் வகையில் இந்தகண்காட்சிஅமையும் என்று இதில் பங்கேற்கும் சென்னையைச் சேர்ந்த லஷ்மண்சிங் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

விவசாயதொழிலாளர்கள் மற்றம் ஏழைஎளியமக்கள் கூட்டுறவு சங்கங்களில் ஆறு சவரன் வரைஅடமானம் வைத்துவாங்கியுள்ளநகைக்கடன் முழுமையாகதள்ளுபடிசெய்யப்படும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

மூன்றுமுறைபதவிவகித்ததிருதாபாண்டியன் தேசியநிா்வாகக் குழுவிலும் இடம்பெற்றுபணியாற்றினாா் நாடாளுமன்றமக்களவைக்கு இரண்டுமுறைதேர்ந்தெடுக்கப்பட்டார் தாபாண்டியன் மறைவுக்குதலைவர்கள் பவர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஸ்டாலின் க விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் இந்தியாவின் பன்முகத் தன்மமீதும் அசைக்கமுடியாதநம்பிக்கைகொண்டிருந்ததிருபாண்டியனின் மறைவு பேரிழப்பு என்றுகுறிப்பிட்டுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திருபாலகிருஷ்ணன் இந்தியகம்யுனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திருமுத்தரசன் பாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாக மதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோ விடுதலைசிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருதொல் திருமாவளவன் உள்ளிட்டதலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

புதுதில்லியில் உள்ளஹைதராபாத் இல்லத்தில் வெளியுறவு அமைச்சர் திரு இவர் எஸ் ஜெய்சங்கரைசந்தித்து இருதரப்பு உறவுகள் மேம்பாடுகுறித்துவிவாதிப்பாா் இரண்டாவதுகேலோ இண்டியாதேசியகுளிகாலவிளையாட்டுப் போட்டிகளைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுதொடங்கிவைத்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குன்மார்க்கில் முறைப்படிவிளையாட்டுப் போட்டிகள் நாளைதொடங்க உள்ளநிலையில் இன்றுகாலைபிரதம் காணொலிகாட்சி மூலம் தொடங்கிலைத்துஉரையாற்றினார் இந்தபோட்டிகள் நாளைதொடங்கிஅடுத்தமாதம் இரண்டாம் தேதிவரைநடைபெறவுள்ளன